அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நவீன உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படுவதோடு நீல பொருளாதாரமும் துரிதப்படுத்தப்படும் என பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கோவிட் நிலவரம் மற்றும் தடுப்பு பணிகள் குறித்து இன்று நேரில் ஆய்வு செய்கிறார்

தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

இனி விரிவான செய்திகள் பிரதமர் நிக்கோபார் தீவுகளில் நவீன உள்கட்டமைப்பு அந்தமான் மேம்படுத்தப்படுவதோடு நீல பொருளாதாரமும் துரிதப்படுத்தப்படும் என பிரதமர் திரு

மத்திய அரசின் இத்திட்டத்தின்மூலம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சுற்றுலா வேலைவாய்ப்பு மக்களின் வாழ்க்கைத்தரம் உயருவதோடு கடல் வர்த்தகமும் அதிகரிக்கும் என்று பிரதமர் கூறினார் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் அதிவேக இணையதள சேவைகள் கிடைப்பதன் மூலம் டிஜிட்டல் இந்தியாவின் அனைத்து பயன்களும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வாழும் மக்களுக்கு கிடைக்க வழிவகுக்கும் என்றும் பிரதமர் கூறினார்

மத்திய தகவல் தொழில் நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோர் காணொலி மூலம் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் ராஜ்நாத்சிங் பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் பாதுகாப்புத்துறையில் உள்நாட்டு தயாரிப்புகளை அதிகப்படுத்தும் வகையிலான ஆத்மநிர்பார் பாரத் சப்தா திட்டத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இன்று பிற்பகல் துவக்கி வைக்கிறார்

வெங்கையாநாயுடு மாநிலங்களவை பணியாளர்களின் குடியிருப்பு வளாகத்திற்கு இன்று புதுதில்லியில் அடிக்கல் நாட்டினார்

எடப்பாடி கே பழனிசாமி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கோவிட் நிலவரம் மற்றும் தடுப்பு பணிகள் குறித்து இன்று நேரில் ஆய்வு செய்கிறார் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

சண்முகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிரண் குராலா குகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர் ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளும் முதலமைச்சர் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார்

நரேந்திரமோடியுடன் முதலமைச்சர் திரு எடப்பாடி

தமிழகத்தில் கோவிட் நிலவரம் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் இதில் எடுத்துரைக்க உள்ளதாக தெரிகிறது

பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச்செய்தியில் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் பகவான் போதித்தபடி அனைவரிடமும் அன்பு செலுத்துதல் பலன் கருதாது கடமையை செய்தல் எளிமையாக வாழ்தல் உள்ளிட்டவற்றை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்

இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்த மாணாக்கரின் உடல்களை தாயகம் கொண்டு வர மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தாம் வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார்

மேலும் மாநிலத்தில் அரசு அனுமதியுடன் இயங்கி வரும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளும் உடற்பயிற்சி கூடங்களும் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளன

முன்னதாக தேர்வு முடிவுகள் வெளிவராத மாணாக்கரின் நிலைமை குறித்து மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் சென்னை தலைமை செயலகத்தில் கல்வித்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

சிவராசு தெரிவித்தார்

முன்னதாக கோவிட் சூழல் காரணமாக தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு அனைத்து மாணாக்கரும் தேர்ச்சி பெற்றதாகவும் காலாண்டு அரையாண்டு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாணாக்கருக்கு மதிப்பெண் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லுாரிகளில் நடப்பாண்டு சேர்க்கைக்காக சான்றிதழ்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய இன்று கடைசிநாளாகும்

சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழை காலத்தின்போது தண்ணீரை நீர்நிலைகளில் சேமித்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் கோவிட் சூழலிலும் வடகிழக்கு பருவமழையின்போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் தந்போது இயல்பு திரும்பி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கயத்தாறு பகுதியை சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடும்பத்தினரை இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து கேரள முதலமைச்சருடன் தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து பேசி வருவதாக எடுத்துரைத்தார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்க முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார்

தூாத்துகுடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து பிரதமர் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்துடன் உடனடியாக விரிவான ஆலோசனை மேற்கொண்டு இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின பழங்குடியின சமுதாய மக்களின் இட ஒதுக்கீட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

இதுதொடர்பாக ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரயில் தண்டவாளங்களின் துாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் எனவும் பிளாஸ்டிக் குப்பைகள் அனைத்தையும் எனவும் கூறப்பட்டுள்ளது

புவியரசன் தெரிவித்தார்